அரசு செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாராஷ்ட்ர மாநில தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த நடவடிக்கை வரலாற்று சிறப்பு மிக்கது என்று சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசியல் கட்சிகளை வரலாற்றில் இடம் கிடையாது என்று குறிப்பிட்டார் பெண்குழந்தைகளை காப்போம் பெண்குழந்தைக்கு கற்பிப்போம் இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிஜேபி செயல்படுத்தி வருவதையும் அவர் பட்டியலிட்டார்

ராஜ்நாத்சிங் ஹரியானா மாநிலம் பவானி கேராவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்நாட்டு பிரச்சினையான காஷ்மீர் பிரச்சினையை காங்கிரஸ் சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்வதாக குற்றம் சாட்டினார் காஷ்மீரில் எந்தவித மனித உரிமை மீறலும் நடைபெறவில்லை என்று கூறிய அவர் அப்பகுதிகளில் தீவிரவாத நடவடிக்கைகளின்போது ஏற்பட்ட மனித உரிமை மீறல் குறித்து காங்கிரஸ் ஏன் அப்போது பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே

திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் இவ்விரு தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார்

நியூயார்க்கில் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமை செயலகத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் நிதித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் நிதிக்கொள்கை வெளிப்படையானது என்று எடுத்துரைத்த அவர் அஎனவே முதலீட்டாளர்கள் அதிகளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்

ராம்நாத் கோவிந்த் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் நாடுகளுக்கு ஒரு வார கால அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டு சென்றார்

வரும் திங்கட்கிழமை ஜப்பான் செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் ஷின்ஷோ அபேயுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் ஜப்பானில் புதிய அரசர் நெரு ஹிட்டோவின் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் குடியரசுத்தலைவர் கலந்துகொள்கிறார்

இந்த விமானத்தை தொடர்ந்து இயக்குவது குறித்த விவரங்கள் ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என்று ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது

ஓ

முன்னதாக பெரிய ராசிங்கன் தெருவில் அமைந்த விரிவாக்கம் செய்யப்பட்ட தொடக்க கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க காட்சியறையை அமைச்சர் துவக்கி வைத்தார்

கடம்பூர் ராஜு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக அஇஅதிமுக வெற்றி பெறுவதோடு வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்னும் ஒராண்டிற்குள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவ வெண்கல சிலை இங்கு விரைவில் அமைக்கப்படும் என்றார் முன்னதாக மாநகராட்சியின் கிழக்கு மண்டல வளாகத்திலுள்ள கட்சியின் நிறுவனர் எம்

ராமச்சந்திரனின் முழு உருவசிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் அவர் வழங்கினார்

வெங்கடேசன் கேட்டுக்கொண்டுள்ளார்

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டுமென்றார் விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலில் தோல்வி பயத்தின் காரணமாகவே தனிநபர் தாக்குதலில் ஈடுபடுவதாக குறை கூறினார் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகளால் பொதுமக்கள் அவதியுறும் நிலையில் அமைச்சர்கள் அதுபற்றி கவலையில்லாமல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ராமச்சந்திரனின் திருவுருவ சிலைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்

இதனிடையே இம்மாவட்டத்தில் தண்ணீரில் மூழ்கியதையடுத்து அங்கு பரிசல் இயக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

வேலூரில் உயிரி அறிவியல் தொழில்நுட்ப கருத்தரங்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர் மத்திய அரசு இத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார்

சிந்து சமீர் வர்மா சாய் ப்ரணீத் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்